பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் இலகுவான வாழ்க்கை வழிமுறைகளை மேலும் எளிதாக்கியிருப்பதாக பிரதமர் திரு

ஜம்மு காஷ்மீரில் இணையதள சேவை முழுமையாக விரைவில் செயல்பட தொடங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் திட்டத்தின்கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் இன்று வழங்கினார்கள்

வீடு என்பது நான்கு சுவர்களால் ஆனது மட்டுமல்ல மக்களின் கனவுகளுக்கு வடிவம் கொடுப்பதோடு அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் பெரும்பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அமீத்ஷா ஜம்மு காஷ்மீரில் இயல்புநிலை திரும்பியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

மாநிலங்களவையில் ஜம்மு காஷ்மீர் குறித்து இன்று பேசிய அவர் அனைத்து வகை போக்குவரத்தும் நடைபெறுவதாக எடுத்துரைத்தாா்

நிர்மலா சீத்தாராமன் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அருகே உள்ள கட்டடங்களுக்கான தடையில்லா நெறிமுறைகளை ஆய்வு செய்வது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் ஆலோசனைகள் மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி

மக்களவையில் இன்று இதை தெரிவித்த அவர் முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இது தொடர்பாக எந்த பிரச்சினையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் ராணுவ கட்டிடங்களுக்கு அருகே சில திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு

நரேந்திரசிங் தோமர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு

நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்ட்ர மாநிலத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடைக்கால நிவாரண உதவி வழங்கப்பட்டிருப்பதை எடுத்துரைத்தார் மழை பாதிக்கப்பட்ட இம்மாநிலத்தை மத்திய நிபுணர் குழு விரைவில் பார்வையிட்டு நிதியுதவி வழங்கப்படும் என்றார்

மாநிலங்களவையில் இன்று கேள்விநேரத்திற்கு பின்னர் பூஜ்ய நேரத்தில் பேசிய அவர் பாதுகாப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தின் முடிவிற்கு ஏற்பவே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் முன்னதாக அவையில் இப்பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு

இதனிடையே மத்திய அரசின் முடிவை ஆதரித்த பிஜேபி உறுப்பினர் டாக்டர் சுப்ரமண்யம் சுவாமி அச்சுறுத்தல் தொடர்பான முடிவுகளை மேற்கொள்வது உள்துறை அமைச்சகத்தின் முடிவு என்றும் இதில் அதிருப்தி இருந்தால் காங்கிரஸ் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் குறிப்பிட்டார் பியூஷ் கோயல் தேஜஸ் விரைவு ரயில் பிரிவில் புதிய ரயில்களை இயக்கும் திட்டம் அரசுக்கு இல்லையென்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் மக்களவையில் கேள்விநேரத்தின்போது பேசிய அவர் ரயில்வே திட்டங்களை விரைந்து முடிப்பது அப்பகுதிகளில் நிலவும் சூழல்களை பொறுத்தே அமைவதாக எடுத்துரைத்தார் குடியரசு தலைவர் பேரிடர் சவால்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குழப்பநிலைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள நாடு ராணுவ வீரர்களையே சார்ந்திருப்பதாக குடியரசுத்தலைவர் திரு

கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் எழிமலா இந்திய கடற்படை நிறுவனத்திற்கு குடியரசுத்தலைவரின் பெருமைமிகு உயரிய வண்ண விருதை இன்று வழங்கி குடியரசு தலைவர் கௌரவித்தார் பின்னர் கடற்படை அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் நம் நாட்டின் பாதுகாப்பில் படைவீரர்களின் அளப்பறிய சேவையை பாராட்டினார்

சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பாக அமலாக்க இயக்குநரம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று ஆணை பிறப்பித்துள்ளது

சிதம்பரம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

அன்பழகன் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி தூத்துக்குடி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் பிரதமரின் சிறப்பு சிகிச்சை கட்டிடம் ருபாய் செலவில் அமைக்கப்படும் என்று மருத்துவக்கல்லூரி முதல்வர் டாக்டர்

ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் திட்டத்தின் கீழ் மாநில வனத்துறை அமைச்சர் திரு

நிகழ்ச்சியில் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் அரசை தேடி மக்கள் என்ற நிலைமை மாறி மக்களை தேடி அரசு என்ற நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் நாட்டிலேயே பிற மாநிலங்களை விட தமிழகம் தொலைநோக்கு பார்வையுடன் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார்

தங்கமணி சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர்

முதியோர் உதவித்தொகை வேளாண் உபகரணங்கள் அம்மா இருசக்கர வாகன மானிய உதவி ஆகியவை இதில் அடங்கும் இதுகுறித்து அமைச்சர் திரு

பாலு சென்னை தாம்பரம் ரயில்நிலையத்தில் பயணியர் மின்தூக்கி படிக்கட்டுகள் அமைத்து தர தேவையான நடவடிக்கைகளை ரயில்வே ஆணையம் மேற்கொள் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு

இதுதொடர்பாக ரயில்வே ஆணைய தலைவருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இப்பணிகளுக்கு தமது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தேவையான நிதியை வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

சட்டப்பேரவை உறுப்பினர் தோப்பு என்

கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்ட சுற்றுலாத்துறையின் மூலம் முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மேம்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைாவர் டாக்டர்